ஜார்க்கண்ட்டில் மகா கூட்டணி ஆட்சி அமைந்தபிறகு மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என ஜார்க்கண்ட் முக்தி மோர்க்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார்

உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

இந்த தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் திரு சர்யு ராய் முன்னிலையில் உள்ளார் ஜார்க்கண்ட்டில் மகா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதையடுத்து புதிய அத்யாயம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் வேட்பாளரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவருமான திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி அரசு அமைந்த பிறகு மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்தார் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளுடன் ஆட்சி அமைப்பதற்கான யுக்திகள் குறித்து விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார் இந்த கூட்டணி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் முற்றிலும் உள்நாட்டியேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து வாளில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய அதி நவீன ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்துப் பார்க்கப்பட்டது

குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிராக நடத்தப்படும் போராட்டங்களில் பொதுச் சொத்துக்கு சேதம் ஏற்படுமானால் சேதம் விளைவித்த போராட்டக்காரர்களிடமிருந்து அபராதத் தொகை வசூலிக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு மீண்டும் அறிவித்திருக்கிறது லக்னோவில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் டாங்டர் தினேஷ் ஷர்மா இதற்கான நடைமுறைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அபராதத் தொகையை செலுத்த முடியாதவர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் கூறினார் போராட்டத்தின் போது பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுமானால் அகற்குரிய தொகையை போராட்டம் நடத்தியவர்கள் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்ப விருதுகளை வழங்கி பேசிய அவர் தற்போதைய கற்பித்தல் முறையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில் மாணவர்களுக்கு சிறந்த திறனை ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இரண்டாம் நிலை எஃகு ஆலைத் துறையில் நிலவும் கச்சாப் பொருள் தட்டுப்பாடு குறித்து இனி கவலை கொள்ளத் தேலைவயில்லை என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதி அளித்துள்ளார்

இதனால் இந்த துறையில் நிலவும் சிக்கல் விரைவில் சீராகும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் உலைக்கலன் துறையில் உலோக துனுக்குகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து மத்திய அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டுச் செல்லப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எஃகுத் துறையின் வளர்ச்சியை கருத்தில்கொண்டு நாள்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எரிவாயு உள்கட்டமைப்பு ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் அரசியல் சாசனத்தைப் பாதுகாக்க வலியுறுத்தி தில்லி ராஜ்காட்டில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தலைமயில் அறவழிப் போராட்டம் இன்று நடைபெற்றது இதில் முன்னணி காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராகுல்காந்தி திருமதி பிரியங்கா காந்தி மூன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் திரு குவாம்நபி ஆசாத் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் மற்றும் திரு அகமது பட்டேல் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நாட்டின் பிற பகுதிகளுடன் கஷ்மீரை இணைக்கும் ஒரே சாலை மார்க்கம் இது என்பதால் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சாலை மார்க்கம் சுரி செய்யப்பட்டபின் வாகனப் போக்குவரத்து படிப்படியாக அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணியில் காவல்துறையும் தொழிலாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பணிகள் நடப்பதால் இந்த மார்க்கத்தை இன்று திறப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இதனிடையே குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிராக நடத்தப்படும் கிளர்ச்சிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்று அஸ்ஸாம் கல்வியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

அரசியல் லாபத்திற்கு இந்தப் போராட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று அதில் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் போராட்டம் காரணமாக கடந்த நாற்பது ஆண்டுகளில் அஸ்ஸாம் மாநிலத்தில் முதலீடு செய்வதும் சுற்றுலாப் பயணிகள் வருகையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற புலனாய்வுத் துறை தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டுகளில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் புலனாய்வுத் துறையின் பணிகளை பாராட்டினார் நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அறைகூவலை அடுத்து தரைவழி மற்றும் கடல்வழிப் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தேசிய பாதுகாப்பு அமைப்பின் மூளையாக புலனாய்வுத் துறை விளங்குவதாக அவர் தெரிவித்தார் நக்ஸல் மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் சமாதானத்திற்கு இடமில்லை என்றும் திரு அமித்ஷா கூறினார்

குஐராத்தி திரைப்படமான எல்லாரோவிற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது அந்தாதூன் திரைப்படத்திற்காக ஆயுஷ்மாள் குரானாவிற்கும் உரி திரைப்படத்திற்காக விக்கி கோஷாலுக்கும் சிறந்த நடிகர்களுக்கான விருது வழங்கப்பட்டது முதபெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட தெலுங்கு திரைப்படமான மகநடியில் நடித்ததற்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருதைப் பெற்றார் உரி திரைப்படத்திற்காக ஆதித்யா தர்ருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது பதாய்ஹே திரைப்படத்திற்கும் வழங்கப்பட்டது முதுபெரும் நடிகை சுரேகா சிக்கிரி சிறந்த துணை நடிகைக்கான விருதைப் பெற்றார் சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருது பத்மாவத் திரைப்படத்திற்கு கிடைத்தது தமிழில் சிறந்த படத்திற்கான விருது பாரம் திரைப்படத்தை இயக்கிய பிரியா கிருஷ்ணசாமிக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கய்யா நாயுடு திரைப்படங்கள் வலுவான தகவல் தொடர்பு சாதனமாக விளங்குவதாகவும் சமூக பிரச்சினைகளுக்குத் தீர்வு கானும் வகையில் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஸ்விஸ் வங்கியில் கணக்கு வைத்துள்ள இந்தியா்களின் விவரங்களை வெளியிட வாய்ப்பில்லை என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள நிதி அமைச்சகம் இந்தியா ஸ்விட்ச்ள்வாந்து இடையேயான வரி விதிப்பு உடன்படிக்கையின்படி ரகசியங்களை காக்க வேண்டியிருப்பதால் இந்த விவரங்களை வெளியிட இயலாது என தெரிவித்துள்ளது மேலும் பிற நாடுகளிலிருந்து பெறப்பட்ட கறுப்புப்பண விவரங்களையும் வெளியிட நிதி அமைச்சகம் மறுத்துள்ளது

ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பாதுகாக்கவும் அந்நாட்டு தலைவர்களும் அமைப்புகளும் கடின உழைப்பில் ஈடுபட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் இறுதி முடிவுகளை இந்தியா ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார்